வங்கி திவால் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையும் இன்று நிறைவேற்றி உள்ளது புதுவையில் நாளை முதல் அமலுக்கு வரும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற மத்திய அரசுத் திட்டம் பரிக்ஷார்த்த அடிப்படையில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது இத்திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு பாதுகாப்பு அட்டை உள்ள குடும்பத்தினர் மானிய விலையில் அரிசி மற்றும் கோதுமையை இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள எந்த ஒரு நியாய விலைக்கடையிலும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த சேவையைப் பெற அவர்களது ரேஷன் அட்டை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம் இத்திட்டத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்து மாநிலங்களுக்கும் விஸ்தரிக்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது

தூய்மை இந்தியா திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்துவதன் மூலமே இது சாத்தியமாகி உள்ளது இத்திட்டத்தின் வெற்றி சர்வதேச அளவில் இதர நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்துள்ளது

நரேந்திரமோடி வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் வழங்கும் மன்கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் தாய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது

கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் தற்போது தூய்மை இந்தியா திட்டத்தில் மக்களின் பங்கேற்பு அதிகரித்து இருப்பதைக் காண முடிவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

இவ்விஷயத்தில் அரசு நெறிமுறைகளுக்கு உட்பட்டே செயல்பட்டாலும் உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் எவ்வித விவாதமும் இன்றி அவரச கதியில் நிறைவேற்றப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின மக்களவை இன்று காலை கூடியவுடன் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத்திய அரசு பல்வேறு மசோதாக்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதாக குற்றம் சாட்டின இந்த மசோதாக்கள் மீது விவாதம் நடத்த போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் இவர்கள் குற்றம் சாட்டினர் இதற்கு பதில் அளித்த நாடாமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அலுவல் ஆய்வுக் குழு முடிவின் படியே செயல்படுவதாக தெரிவித்தார்

இந்த மசோதா ஏற்கனவே மாநிலங்களவையால் நிறைவேற்றப்பட்டது

இது தொடர்பாக விளக்கங்களை இன்று அவையில் அளித்துப் பேசிய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த மாற்றங்கள் காலக்கெடு தொடர்பான நெறிமுறைகள் உட்பட பல்வேறு வசதிகளுக்கு வகை செய்யும் என்றார்

அயோத்தி நில விவகாரம் தொடர்பான மத்தியஸ்த குழுவின் அறிக்கை இன்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு இப்ராகிம் கலிபுல்லா தலைமையிலாள இந்தக் குழு இன்று தாக்கல் செய்துள்ள இந்த அறிக்கையில் அயோத்தி பிரச்சனைக்கு சுமுகமாக தீர்வு காண்பதற்கான பரிந்துரைக்கப்பட்டு வழிமுறைகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தக் குழு ஏற்கனவே கடந்த மே மாதம் தனது இடைக்கால அறிக்கையை உச்ச நீதிமன்றத்திற்கு அளித்துள்ளது

நாராயணசாமி இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விதிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார்

இந்த தடையை மாசுக் கட்டுப்பாட்டுக் கழகம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் நடைமுறைப்படுத்தும் என்று அவர் கூறினார்

நேற்றோடு முடிவடைந்த ஜுலை மாதத்தில் மழையளவு சராசரியை விட அதிகமாக இருந்துள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வுத் துறை தெரிவித்துள்ளது

மிருத்யுஞ்சய் மகபாத்ரா தெரிவித்துள்ளார் நாட்டின் மழை அளவு கடந்த மாதத்தில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்த போதிலும் கர்நாடகம் தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஜுலை மாதத்தில் வழக்கத்தை விட குறைவான மழையே பெய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பெய்து வரும் வெப்பம் ஓரளவு தணிந்து மழையால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது இந்நிலையில் புதுவை தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது கர்நாடகத்தில் உள்ள காவிரி நீர் பிடிப்புப் பகுதியில் பெய்யும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது

காவிரி ஒழுங்காற்றுக் குழுக் கூட்டம் இன்று பெங்களூருவில் நடைபெற்றது இக்குழுவின் தலைவர் திரு நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுவை தமிழகம் கேரளம் மற்றும் கர்நாடக மாநில நீர்வளத் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் ஜுன் ஜுலை மாதங்களில் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் அளவு மற்றும் இம்மாதம் அணையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய தண்ணீர் அளவு ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது புதுவையில் மருத்துவகல்லூரி மாணவர் சேர்க்கையில் போலியான ஒரு நபருக்கு ஷெட்யூல்டு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கப்பட்டதாகக் கூறி அதை ஆட்பித்து புதுச்சேரி மாநில பழங்குடி கூட்டமைப்பினர் இன்று சட்டப்பேரவை மு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் இந்த போலிச் சான்றிதழ்களை ரத்து செய்யக் கோரியும் இந்த சான்றிதழை வழங்க உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் போராட்டத்தினர் முழக்கமிட்டனர் காவல் துறையினர் தலையிட்டு நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது மத்திய அரச்சின் தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை ஆட்சேபித்து புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் இன்று உண்ணாவிரதப் போராட்டம் மேற்கொண்டனர் மருத்துவத் துறையில் தற்போதுள்ள சவால்களை சமாளிக்க இந்த சட்டத்தால் இயலாது என்றும் மக்களுக்கான அடிப்படை மருத்துவச் சேவைகளை இது பாதிக்கும் என்றும் இந்தப் போராட்டத்தினர் தெரிவித்துள்ளனர் உலக தாய்ப்பால் வாரம் இன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது

குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்திச் சென்ற இந்த ஊர்வலத்தினர் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் கோஷங்களையும் எழுப்பினர்

வங்கி திவால் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையும் இன்று நிறைவேற்றி உள்ளது புதுவையில் நாளை முதல் அமலுக்கு வரும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார்